முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்திற்குட்பட்ட விராலிமலை திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு இன்று ஆதரவு திரட்டினார்

திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு தொகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்

திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

ராதாகிருஷ்ணன் திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு

பெரியசாமி காங்கேயம் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சாமிநாதன் ஆகியோரும் மனுக்களை தாக்கல் செய்தனர் ம் ம் ம் ம் ம் ம சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய ஜனநாயக கட்சி சமத்துவ மக்கள் கட்சி புதிய தமிழகம் ஆகியவை தங்கள் கட்சியின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் பொது சின்னம் கோருவது தொடர்பாக இன்றே மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் நாளை மாலைக்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது

சிவராசு இன்று தொடங்கி வைத்தார்

தூத்துகுடி தூத்துகுடி மாவட்டத்தில் திருநங்கைகளிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பணம் பெறாமல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கல்லூரி மாணாக்கர் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்

பிஜேபி தலைவர் திரு

நட்டா கோட்டுல்பூரில் இன்று பிற்பகல் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

இதனிடையே தமிழகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில தலைமை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

எனவே கோவிட் தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றார்

இதனிடையே இந்த கல்லுாரியில் முழுமையான சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இதனையடுத்து சேதுராப்பட்டி அரசு பொறியியல் கல்லுாரி தற்போது மூடப்பட்டுள்ளது

இத்தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் கோவிட்டுக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் எந்த சமரசமும் செய்துகொள்ளப்பட மாட்டாது என்றார்